நரேந்திர மோடி இன்று மாலை காணொளி மூலம் தொடங்கி வைக்கிறார்

ருத்ர கவுடு கூறியுள்ளார்

உலகளாவிய இந்திய விஞ்ஞானிகள் உச்சி மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை காணொளி மூலம் தொடங்கி வைக்கிறார் உலகெங்கும் இந்திய வம்சாவளி ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர் இந்த உச்சி மாநாட்டின் நோக்கம் உலகெங்கம் உள்ள இந்திய வம்சாவளி கல்வியாளர்கள் மற்றும் இந்தியாவில் உள்ள ஆராய்ச்சியாளர்களையும் ஓரணியில் திரட்டி அதன் மூலம் இந்தியாவில் கல்வி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தளத்தை பலப்படுத்துவதற்கான வழிமுறைகளைக் கண்டறிவது

அவரது பிறந்த நாளையொட்டி இந்தியா மட்டுமின்றி உலகெங்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு பெருந்தொற்று காரணமாக பல நிகழ்ச்சிகள் காணொளி வாயிலாக நடைபெற்றன டெல்லியில் யமுனை நதிக்கரையோரம் ராஜ்காட்டில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சமாதியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மலஞ்சலி செலுத்தினர் மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான இன்று சர்வதேச அகிம்சை நாளாகக் கடைபிடிக்கப்படுகிறது

விஜய்காட்டில் உள்ள அவரது சமாதியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலைக்கு துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சிக் கழகத்தின் மூலம் நகரப்பகுதி முழுவதும் மரம் நடும் விழா இன்று தொடங்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியரும் புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சிக் கழகத்தின் தலைமைச் செயல் அதிகாரியுமான டாக்டர் அருண் இவ்விழாவில் கலந்து கொண்டு முதல் கட்டமாக வெங்கடசுப்பா ரெட்டியார் சதுக்கத்தில் இருந்து நெல்லிதோப்பு சிக்னல் வரை மரம் நடும் பணியை தொடக்கி வைத்தார் மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் விழா காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இன்று காலை நடைபெற்றது காரைக்காலில் உள்ள சமுதாய மேம்பாட்டு மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் திரு கமலக்கண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி கீதா ஆனந்தன் மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜூன் சர்மா காவல்துறை அதிகாரிகள் சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் முக்கிய பிரழுகர்கள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர் மேலும் சர்வ மத பிரார்த்தனை தேசப் பக்தி பாடல்கள் இராட்டையில் நூல் நூற்றல் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதோடு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது காந்தியடிகளின் பிறந்த நாளை ஒட்டி விழுப்புரம் பூ மாலை வணிக வளாகத்தில் உள்ள காதி கிராப்டில் தீபாவளி சிறப்பு விற்பனையை அம்மாவட்ட ஆட்சியர் திரு அண்ணாதுரை இன்று காலை தொடங்கி வைத்தார்

இந்நாளை ஒட்டி சென்னை கிண்டியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மலரஞ்சலி செலுத்தினர் சென்னை தியாகராய நகரில் உள்ள காமராஜர் இல்லத்தில் உள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு மாநில செய்தி மற்றும் விளம்பரத் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரியில் அண்ணா சாலை நேரு வீதி சந்திப்பில் அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

நாடு முழுவதிலும் உள்ள பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கு தாய்மையான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் இந்த ஜல்சக்தி இயக்கம் செயல்பட உள்ளது

டி ருத்ர கவுடு தெரிவித்துள்ளார்

மல்லாடி கிருஷ்ணா ராவ் கூறியுள்ளார்

இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் லேசான அறிகுறி இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்குச் சென்று பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் நோய் முற்றிய பிறகு மருத்துவமனைக்கு வருவதால் உயிரிழப்பு ஏற்படுவதாகவும் தெரிவித்தார்

நா வுக்கான இந்தியச் செயலர் திரு பவன் பாதே இது தொடர்பாக ஐ

மனித உரிமை கவுன்சிலில் கருத்துகளை பதிவு செய்துள்ளார் அதில் மனித உரிமைகளை சற்றும் மதிக்காத பாகிஸ்தான் இந்த விவகாரத்தில் இந்தியாவை குறைக் கூறுவதை ஏற்றுக் கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார் தீவிரவாத ஆதரவு நிலையை மறைக்கவே இந்தியா மீது பாகிஸ்தான் பொய்த் தகவல்களை கூறுவதாகவும் அவர் கூறியுள்ளார் உத்தரபிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று உண்ணாவிரதப் போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு

வி சுப்ரமணியன் தலைமையில் அண்ணா சிலை அருகே நடைபெறும் இந்த உண்ணாவிரதப் போராட்டத்தில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி சமூக நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பலரும் பங்கேற்றனர்

அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் மற்றும் அவரது மனைவிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து அவர்கள் தனிமைப்படுத்திக்கொண்டனர்

இதனிடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் அவரது மனைவியும் விரைவில் குணமடைய வேண்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார்